மாணவர்கள் வெளிவர வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நவீன தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார்

பாரதீய ஜனதாக்கட்சியின் புதிய தலைவராக திரு ஜெபிநட்டா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

தளமாக இன்று தரம் உயர்த்தப்பட்டது

தமிழகம் இன்று மேலும் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்று பதக்கப்பட்டியலில் ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது அதிக மதிப்பெண்கள் எடுப்பது மட்டுமே மாணவர்களின் எதிர்காலம் அல்ல என்றும் இதுபோன்ற மனப்பான்மையிலிருந்து மாணவர்கள் வெளிவர வேண்டுமெனவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லி தல்கதோரா விளையாட்டரங்கில் பொதுத்தோ்வு எழுதும் மாணவர்கள் தோ்வினை மன அழுத்தமின்றியும் அச்சமின்றியும் எதிா்கொள்வது குறித்து மாணவா்கள் பெற்றோ்கள் ஆசிரியர்கள் ஆகியோருடன் பிரதமர் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் தோல்வியைக் கண்டு தொய்வடைய தேவையில்லை என்றும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிப்பினை என்றும் பின்னடைவுகள் வளமான எதிர்காலத்திற்கான படிக்கற்கள் என்றும் எடுத்துரைத்தார் கல்வி என்பது புதியவற்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை இன்னும் ஏராளம் உள்ளன என்றும் அவர் கூறினார் தோல்வியிலிருந்தே வெற்றிக்கான வழிகளை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவா் தெரிவித்தார் தோ்வு காலங்களில் ஏற்படும் மன அழுத்தத்திற்கு தேர்வுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு அம்சங்களும் காரணம் என்று அவர் கூறினார் மின்னணு தொழில்நுட்பக் கருவிகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமா் நவீன தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்றார் ஒவ்வொரு வீட்டிலும் தொழில்நுட்ப கருவிகளே இல்லாத ஒரு அறையை உருவாக்கி நாம் அந்த அறைக்குள் செல்லும்போது இதுபோன்ற கருவிகளை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ள பெற்றோர்கள் அதிக நேரம் செலவிடுவதை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திரமோடி தங்களது பிள்ளைகள் பள்ளிப்பாடம் அல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர்களிடமே விட்டுவிட வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார் பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்கள் அந்தந்த பள்ளிக் கூடங்களில் காணொலி காட்சி மூலம் கண்டும் கேட்டும் அறிந்தனர் தமிழகத்தில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் இதனை கேட்டறிந்தனர் தூத்துக்குடி சி எம் மேல்நிலைப் பள்ளியில் பிரதமரின் கலந்துரையாடலை கேட்ட மாணவா்கள் மனதும் எண்ணமும் அமைதியாக இருக்கும் அதிகாவையில் எழுந்து படிப்பது எப்போது மறக்காது என்று பிரதமர் கூறியதை நினைவு கூர்ந்தனர்

ஏன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்பது மத்தவங்களுக்க தெரியனும்

பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கேட்டது தங்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக இருந்தது என்று திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவி தெரிவித்தார்

நான் கொங்கணாபுரம் எட்டுட்டிமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்து வருகிறேன் இன்றட நமது நாட்டின் பிரதமர் கிருமிகு நரேந்திரமோடி அவர்கள் பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடிய நிகழ்ச்சியிளை கண்டேன் எங்களைப்போன்ற மாணவர்களோடு பிரதமர் பேசியதைக் கண்டு மிகவும் சந்தோசமாகவும் புதுவிதமான அனுபவமாகவும் இருந்தது பல மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் கலந்துரையாடியதைப் காணும்பொழுது என்னைப் போன்ற கிராமட்புற மாணவிகளுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கிறது பள்ளி மாணவர்களுக்காக நமது பாரத பிரதமர் அவரது நேத்தை ஒதுக்கி கலந்துரையாடியதை நினைக்கும்போது விபப்பாகவும் பெருமிதமாகவும் உள்ளது பிரதமமோடு இனி வரும் காலங்களில் கல்வி மற்றும் பாட இணை செயல்பாடுகளில் நூனும் கலந்துரையாட ஆர்வமாக உள்ளேன் நன்றி மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாது இதர துறைகளிலும் கவனம் செலுத்தி தங்களது திறமையை வெளிப்படுத்த முடியும் என்று பிரதமா் கூறியது ஊக்கம் அளிப்பதாக இருந்தது சென்னை ஐ டி வளாகத்தில் உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளி மாணவி தெரிவித்தாா்

அட்டங்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு போப்ட்டிருக்காங்க ஆனா மாணவர்களால படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்த முடியாது அவர்களால மற்றொரு விளையாட்டா இருக்கட்டும் நடனமா இருக்கட்டும் பாட்டா இருக்கட்டும் அதுவயும் கவனம் செலுக்க முடியும் அதுவயும் அவங்களால சிறப்பா வெளிப்படுத்த முடியும் அப்படிங்றத சொல்லியிருக்காரு

முன்னதாக தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட திரு ஜெ பி நட்டா மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக தோ்ந்தெடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் தோ்தல் பொறுப்பாளர் திரு ராதாமோகன்சிங் முறைப்படி அறிவித்தாா் இதையடுத்து இதுவரை பிஜேபி யின் தலைவராக இருந்த திரு அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவா்கள் திரு நட்டாவை தலைவா் இருக்கையில் அமர வைத்தனா் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் திரு அமித்ஷா வின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இதுவரை செயல்தலைவராக பதவி வகித்து வந்த திரு ஜெ பி நட்டா தற்போது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்தவரான திரு நட்டா இமாச்சல பிரதேச மாநில சுட்டமன்ற உறுப்பினா் மாநிலங்களவை உறுப்பினா் மத்திய அமைச்சா் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் தின விருது மற்றும் மாநில அரசின் பல்வேறு விருதுகள் வழங்கி அவர் பேசினார் அமெரிக்காவின் ஹா்வா்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைய மாநில அரசு சார்பில் பத்து கோடி ரூபாயும் ஹுஸ்டன் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கோடி ரூபாயும் அளிக்கப்பட்டிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் குமிக் கண்டத்தின் தொன்மை வரலாறு தமிழ்மொழியின் பெருமையை பறைசாற்றுவதாக உள்ளது என்றும் முதலமைச்சா் தெரிவித்தாா்

மாநில அமைச்சா் திரு பாண்டியராஜன் கீழடி ஆதிச்சநல்லூா் கொடுமணல் சிவகழி ஆகிய இடங்களில் அடுத்தக்கட்ட தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்தார் ஆசிரியர்கள் தங்களது வாழ்க்கையில் ஒளிவுமறைவின்றி வெளிப்படைத் தன்மையுடன் பணியாற்ற வேண்டுமென ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் வேலூரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கருணை புரிதல் உருவாக்குதல் ஆகிய மூன்றும் ஆசிரியர்களின் முக்கிய மாண்புகளாக இருக்க வேண்டும் என்றார்

தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் நிதியாண்டுக்கான தமிழக அரசின் நிதி நிலை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

தில்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்முறை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட பவன்குமா் குப்தா குற்றச்செயல் நிகழ்ந்த போது தாம் இளம் குற்றவாளி என்றும் தமது தண்டனையை குறைக்க வேண்டுமென்றும் கோி தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்து